தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தமிழகத்தில் இந்திய மருத்துவமுறை மற்றும் ஹோமியோபதி கல்லூரிகளில் பிளஸ்டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது

உணவு தானியங்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்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

பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தை சுமுகமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை மக்களவைத் தலைவர் கோருவார் நூலக கட்டிடத்தில் இந்தக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதற்கிடையே நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு சார்பில் மற்றொரு கூட்டம் நடத்தப்படுமென தெரிகிறது மழைக்கால கூட்டத்தொடரில் அரசுக்கு எதிராக இணைந்து செயல்படுவதற்கான கூட்டு யுத்தியை எதிர்க்கட்சிகள் வகுக்கவுள்ளன மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத்தின் அறையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து பேசுகிறார்கள்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

இதுதொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மசோதாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்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

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேட்டூர் அணையில் உள்ள நீர் இருப்பு கர்நாடக அணையிலிருந்து கிடைக்கக்கூடிய நீர் ஆகியவற்றை எதிர்நோக்கி விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்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

பாபநாசம் குண்டாறு கருப்பாநதி கடனாநதி அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் இரண்டாவது நாளாக இன்றும் சுற்றுலாப்பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்திய மருத்துவமுறை மற்றும் ஹோமியோபதி கல்லூரிகளில் பிளஸ்டூ தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெறும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தலைமைச்செயலகத்தில் முதலமைச்சரின் தலைமையில் நடந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டடத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்திய மருத்துவமுறை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வை பின்பற்ற மத்திய அரசு அறிவுறுத்தியது என்றும் அதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தற்போதைக்கு இந்திய மருத்துவமுறை மத்தியக்குழு சட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு எந்த திருத்ததையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை கருத்தில்கொண்டு தமிழகத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முறையின்படி பிளஸ்டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தற்போது நடந்துவரும் வருமான வரி சோதனைகளை தீவிரப்படுத்தி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவேண்டுமென்று திமுக செயல் தலைவர் திரு மு கடல்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது நடைபெற்று வரும் வருமான வரி சோதனைகள் மாநிலத்தில் நெடுஞ்சாலை துறையின் முறைகேடுகளுக்கு சான்றுகளாக அமைந்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களை விற்பனை செய்து லாபம் பெறவேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஈ நாம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த ஆன்லைன் வர்த்தக தளத்தின் மூலம் விவசாயப்பொருட்களை விற்பனை செய்து விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர் ஈ நாம் திட்டத்தை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு மானியமும் வழங்கி வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் வடுவூரில் இயங்கிவரும் விவசாயிகள் கூட்டமைப்பு பொருட்களுக்கு உரிய பணத்தை விவசாயிகளுக்கு பெற்று தருகிறது இந்த ஈ நாம் திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ராஜா ஒப்பந்தப்புள்ளியில் பங்கேற்காத நிறுவனத்திற்கு வழக்கு தொடர அடிப்படை உரிமையில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார் ஒலியவிட வேகமாக சென்று இலக்கை தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டிலேய தயாரிக்கப்பட்ட இந்த இஏவுகணை ஓடிசா மாநிலம் சந்திப்பூர் ஏவுதளத்திலிருந்து இன்று காலை ஏவப்பட்டது

கஜகஸ்தான் இரண்டாவது இடத்தையும் ரஷ்யா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன